நரேந்திர மோதி கூறியிருக்கிறார்

வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு அமைப்புகளையும் மாநில அரசு நவீனமயமாக்கி வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது

இப்பிரச்சினை தொடர்பான வழக்கின் மேல் முறையீட்டு மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி திரு

நேற்று இந்த உத்தரவினை பிறப்பித்தது ராமர் கோவில் கட்டுவதற்கென மத்திய அரசு அறக்கட்டளை ஒன்றை ஏற்படுத்தி கோவிலை கட்டுமாறும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து நீதிபதிகளும் ஒருமனதாக அளித்த இந்த தீர்ப்பில் மசூதி கட்டுவதற்காக சன்னி வக்ஃபு வாரியத்திற்கு

அயோத்தி வழக்கின் தீர்ப்பு மூலம் நாட்டின் மிகவும் சிக்கலான பிரச்சினைகளுக்கு கூட அரசியல் சாகனத்திற்கு உட்பட்டு தீர்வு காண முடியும் என்பதை உச்சநீதிமன்றம் உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் இதனைத் தெரிவித்துள்ள பிரதமர் இந்தியாவின் நீதித்துறையில் இது ஒரு பொன்நாள் என்று குறிப்பிட்டார் இந்த தீர்ப்பு காரணமாக நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கை வலுப்பெற்றுள்ளதாகவும் உலகிலேயே நீதியை நிலைநிறுத்தும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் கூறினார் மக்களாட்சி வலிமையாக தொடர்கிறது என்பதை இந்தியா பிரதிபலித்துள்ளாக கூறிய அவர் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் வலிமையான அமைப்பு என்பது நிரூபணமாகியுள்ளதாகவும் தெரிவித்தாா் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு இந்த தீர்ப்பு வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து

மகாராஷ்டிராவில் தனிப்பெரும் கட்சி என்ற முறையில் புதிய ஆட்சியமைக்க முடியுமா என்பது பற்றி தெரிவிக்குமாறு பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு தேவேந்திர பட்நாவிஸை அம்மாநில ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்நிலையில் புதிய ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராயும் வகையில் ஆளுநரிடமிருந்து தங்களுக்கு அழைப்பு வரப்பெற்றுள்ளதாக அம்மாநில பிஜேபி நிர்வாகி திரு கதிர் முங்கந்த்வார் தெரிவித்துள்ளார் மக்கள் தீர்ப்பை மதித்து புதிய ஆட்சியமைக்க சிவசேனா ஆதரவளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எளினும் இன்று நடைபெறவுள்ள பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில்தான் புதிய ஆட்சி அமைப்பது பற்றி முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒரு லட்சம் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக உணவுத்துறை அமைச்ச் திரு ராம்விலாஸ் பஸ்வான் கூறியுள்ளார்

தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையத்தின் மூவம் நாடுமுழுவதும் நேரடியாக வெங்காயம் வினியோகிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மீலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த நன்னாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தமது நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் முகமது நபியின் வாழ்க்கை மற்றும் அவரது பணியிலிருந்து நாம் கற்றுக் கொண்டு உத்வேகம் அடைவதுடன் அவர் வலியுறுத்திய சகோதரத்துவம் மற்றும் இரக்க உணர்வை பின்பற்ற வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களுக்கு நேற்று ஆற்றிய உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இஸ்லாமிய மக்களுக்கு தமது மீலாது நபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிச்சாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் எல்லா நல்ல செயல்களும் தர்மமாகும் என்றுரைத்த இறைத்துதர் நபிகள் நாயகம் பிறந்த இப்பொன்னாளில் உலகில் அன்பு பெருகி அமைதி தவழ்ந்து சகோதரத்துவம் தழைத்திட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது வாழ்த்துச் செய்தியில் அண்ணல் நபிகளின் சீரிய போதனைகளும் சிறந்த அறிவுரைகளும் செழுமையான வழிகாட்டுதல்களும் ஒவ்வொருவர் வாழ்விலும் அன்றாடம் கடைபிடிக்க வேண்டியவை என்று தெரிவித்துள்ளார் இதேபோன்று பல்வேறு தலைவர்களும் இஸ்லாமிய மக்களுக்கு மீலாதுநபி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து கூட்டுறவு அமைப்புகளையும் மாநில அரசு நவீனமயமாக்கி வருவதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பேசிய அவர் கூட்டுறவு வளர்ச்சி நிதியின் கீழ் இந்த நவீனமயமாக்கல் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றார் மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டு விவசாயிகள் மகளிர் குழுவினர் மாற்றுத் திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் அதிக அளவில் கடனுதவி வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார்

தங்கமணி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா அரசு திட்டங்கள் அனைவரையும் சென்றடைவதை மாநில அரசு உறுதிபடுத்தியிருப்பதாக கூறினார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பாடுபடுவதில் தமிழகம் தேசிய அளவில் சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

வேலுமணி கூறியுள்ளார்

தகுதிவாய்ந்த முதியோர் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும என்று கூறிய அமைச்சர் திரு வேலுமணி தொண்டாமுத்தூர் பகுதியில் சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார்

ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முதன்மை பதப்படுத்தும் மையத்தை பார்வையிட்ட பின் விவசாயிகளிடம் பேசிய அவர் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமித்து ஆண்டு முழுவதும் வாடம் பெறுவதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார்

கோவை ஆணைக்கட்டி அருகேயுள்ள முழக்கன்கல் வனப்பகுதியில் படுகாயம் அடைந்த நிலையில் இருந்த மாவோயிஸ்ட் தீபக் சிறப்பு அதிரடிப் படையினரிடம் பிடிபட்டுள்ளார் நேற்று இப்பகுதியில் மேற்கொண்ட தேடுதல் பணியின்போது அதிரடிப் படையினரை கண்டதும் தீபக் கை அழைத்து வந்த மூன்று மாவோயிஸ்ட்டுகள் அவரை அங்கேயே விட்டுவிட்டு வனப்பகுதிக்குள் தலைமறைவாகிவிட்டதாக அதிரடிப் படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நடக்க முடியாத நிலையில் இருந்த மாவோயிஸ்ட் தீபக்கிற்கு வீரபாண்டி கிராமத்தில் உள்ள ஆரம்ப ககாதார மையத்தில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல்சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

எழு நிமிடத்திற்கு ஒரு ரயில் என்ற அடிப்படையில் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஸ்பெயின் நாட்டின் நான்காவது பொதுத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது ஏர்நெட் கர்தார்பூர் வழித்தடம் திறக்கப்பட்டிருப்பது பல்வேறு மதத்தினரிடையே நல்லிணக்கத்திற்கும் புரிந்துணர்வுக்கும் வழிவகுத்துள்ளதாக ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோணியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் ஏர்நெட் வங்கக் கடலில் உருவான தீவிரப் புயலான புல்புல் பங்களாதேஷின் கேப்புரா மேற்குவங்கத்தின் சாகர் தீவுகளிடையே நேற்று நள்ளிரவு கரையைக் கடந்தது